புதுதில்லியில்இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார்

கூட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டார் கர்த்தார்பூர் விரைவு சாலை திட்டத்தை

உறுதியுடன் செயல்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது

இனி விரிவான செய்திகள் இந்தியா வந்துள்ள பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் காலையில் நடைபெறம் பேச்சு வார்த்தையில் இருதரப்பு உறவுகளை இன்று வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கவுள்ளனர் வர்த்தகம் போக்குவரத்து மேம்பாட்டு ஒத்துழைப்பு மக்களுக்கு இடையிலான தொடர்பு கலாச்சாரம் மற்றம் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார்

போக்குவரத்து தொலைத்தொடர்பு திறன் மேம்பாடு கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஆறு முதல் ஏழு ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பிற்பகலில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை பங்களாதேஷ் பிரதமர் சந்திப்பார் முன்னதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் திருமதி ஷேக் ஹசீனாவை சந்தித்துப் பேசுவார் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக திருமதி ஷேக் ஹசீனா நேற்று முன்தினம் புதுதில்லி வந்தார் தில்லியில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்தியப் பொருளாதார உச்சிமாநாட்டில் தலைமை விருந்தினராக அவர் கலந்து கொண்டார் பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பதில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை அமெரிக்க பிரதிநிதிகள் சபை சபாநாயகர் நான்சி பெலோசி பாராட்டியிருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது டுவிட்டர் செய்தியில் பகிர்ந்து கொண்டுள்ளார்

மோடி எடுத்துக்காட்டியுள்ளார் காந்தியடிகளை பின்பற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடி பருவநிலை மாற்றத்தால் உலகம் எதிர்கொண்டுள்ள மாபெரும் சவாலை சமாளிக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை நான்சி பெலோசி பாராட்டியிருந்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முயற்சியால் பருவநிலை மாற்றம் தொடர்பான உடன்படிக்கை இறுதி செய்யப்பட்டு இருப்பதாகக் கூறிய அவர் மிகவும் கடினமான இந்த பணி நிறைவேறியதற்கு திரு மோடியே காரணம் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலாள வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகள் வளர்ந்து வருவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தம்மை சந்தித்த சிங்கப்பூரின் நிதியமைச்சரும் துணை பிரதமருமான திரு

மோடி சிங்கப்பூரில் ரூபே அட்டை மற்றும் பீம் செயலி தொடங்கப்பட்டதிலிருந்து நிதி பரிவர்த்தனைகள் கணிசமான அளவிற்கு உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார் சிங்கப்பூர் மாணவர்களின் பங்கேற்புடன் சென்னையில் கூட்டு ஹேக்கத்தான் வெற்றிகரமாக நடைபெற்றதை அவர் சுட்டிக்காட்டினார் இவையனைத்தும் இரு நாடுகளுக்கிடையே சமுதாய அளவிலும் வர்த்தக ரீதியிலும் நட்புறவு அதிகரித்து வருவதை காட்டுவதாக பிரதமர் கூறினார் இந்திய அரசு எடுத்துள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளை கட்டிக்காட்டிய சிங்கப்பூர் துணைப்பிரதமர் திரு கீட் இதன் பயனாக இந்தியாவின் உள் கட்டமைப்பு துறையில் முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா எல்லைப்பாதுகாப்பு குறித்த தற்போதைய நிலை பற்றி புதுதில்லியில் நேற்று ஆய்வு கூட்டம் நடத்தினார் எல்லைப்பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார் பயங்கரவாதம் தீவிரவாதம் ஊழல் ஆயுத கடத்தல் போதை மருந்து மற்றும் கால்நடை கடத்தல் போன்றவற்றை மத்திய அரசு சகித்து கொள்ளாது என்று கூட்டத்தில் அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார் இந்த தீமைகளுக்கு எதிராக அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் எல்லைப்பாதுகாப்பை பாதிக்கும் விஷயங்களை கண்டறிந்து தமது அமைச்சகத்திற்கு விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மாநில காவல்துறை தலைமை இயக்குநர்களுக்கு அவர் உத்தரவிட்டார் இதற்கிடையே வெள்ளம் பாதித்த மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளையும் திரு அமித் ஷா ஆய்வு செய்தார்

கர்த்தார்ப்பூர் விரைவு சாலை திட்டம் தரிதமாக முடிக்கப்பட்டதற்கு இந்தியாவின் உறுதிப்பாடே காரணம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் இந்திய பகுதியில் இந்த சாலை திட்டப் பணிகள் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே முடிக்கப்பட்டன என்று கூறினார் இந்தத் திட்டத்தில் இந்தியாவின் ஈடுபாட்டையும் கர்த்தார்பூர் புனித யாத்ரீகர்களின் உணர்வுகளையும் கருத்தில் கொண்டு கட்டண விஷயத்தில் பாகிஸ்தான் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கர்த்தார்பூர் விரைவுச்சாலை பஞ்சாப் மாநிலத்தின் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள தேரா பாபா நானக் குருத்வாராவையும் பாகிஸ்தானின் காத்தார்பூரில் உள்ள தர்பார் சாகிப் ஆலயத்தையும் இணைக்கும் சாலையாகும் பொதுத்துறை நிறுவனங்களில் சிலவற்றை தனியார்மயமாக்குவதை துரிதப்படுத்தும் வகையில் பங்கு விலக்கலுக்கான புதிய நடைமுறைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பங்கு விலக்கல் உத்திகளை மேற்கொள்ள மத்திய நிதியமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மற்றும் பொதுச்சொத்து மேலாண்மை துறைக்கு இதன் மூலம் அனுமதி முதலீடு வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன எந்தெந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்பனை செய்வது என்பது குறித்து இந்தத்துறையும் நித்தி ஆயோக்கும் முடிவு செய்யும் என கூறப்படுகிறது பங்கு விலக்கலை விரைவுப்படுத்தும் வகையில் இந்த முடிவு மேற்கொள்ளப்படுவதாக தெரிகிறது

எந்த அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள இந்திய விமானப்படை தயாராக உள்ளது என்று விமானப்படை தளபதி ஏர்சீப் மார்ஷல் ராக்கேஷ்குமார் சிங் பதௌரியா தெரிவித்துள்ளார் விமானப்படை தளபதியாக பொறுப்பேற்றபின் முதல் முறையாக செய்தியாளர்களிடம் பேசிய கடந்த ஆண்டில் பல்வேறு சாதனைகளைப் படைத்து விமானப்படை தனது செயல் அவர் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறினார் இந்திய விமானப்படை பாகிஸ்தானின் பாலகோட்டில் இருந்த தீவிரவாத முகாமை நவீன முறையில் தாக்கி அழித்த வீடியோ காட்சிகளை அவர் வெளியிட்டார்

இதில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் காஷ்மீர் பிரச்சனை தொடர்பாக துருக்கியும் மலேசியாவும் தெரிவித்த கருத்துக்களுக்கு இந்தியா தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் இந்த நாடுகள் தெரிவித்த கருத்துக்கள் ஒருதலைப்பட்சமானவை என்றும் ஆதாரமற்றவை என்றும் கூறினார் ஐநா பொதுச்சபையில் துருக்கியும் மலேசியாவும் வெளியிட்ட அறிக்கைகள் கஷ்மீர் பிரச்சனை குறித்து முறையாக புரிந்தகொள்ளாமல் ஆதாரமற்ற தகவல்கள் அடிப்படையில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவின் நட்புநாடுகளான மலேசியாவும் துருக்கியும் இதபோன்ற கருத்துக்கள் தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார் தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரியில் சேர

இதுதொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திருகிருபாகரன் திரு வேல்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த புகாரில் மாணவர்களுக்கு மட்டுமே தொடர்பு இருந்திருக்க முடியாது என்றும் இடைத் தரகர்களின் விவரம் குறித்தும் அரசு அதிகாரிகள் தொடர்பு குறித்தும் சிபிசிஐடி காவல்துறையினர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் தமிழகத்தில் நடைபெற்றது போன்ற நடைபெற்றுள்ளதா என்று தகவல்அளிக்குமாறும் மத்திய அரசின் மனிதவள மேம்பாடு மற்றும் சுகாதாரத்துறையை எதிர் மனதாரராக சேர்க்குமாறும் உத்தரவிட்டனர்

வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி வீதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்துள்ள நடவடிக்கை வளர்ச்சியை ஊக்குவிக்க மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பெரிதும் உதவும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சர்வதேச நிதியம் ஆசிய வளர்ச்சி வங்கி ஆகியவை கணித்துள்ளதற்கு ஏற்ப திருத்தப்பட்ட வளர்ச்சி மதிப்பீடு ஆறு புள்ளி ஒரு சதவீதமாக இருப்பதை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மகளிர் டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டி தொடரை இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது

ஆறு போட்டிகளைக் கொண்ட தொடரில்

இரண்டு ஆட்டங்கள் மழையால் கைவிடப்பட்டன